பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ரானுவ தலைமைத் தளபதி எம்

நரவானே யுடன் லடாக் பகுதிக்குச் செல்லவுள்ளார்

பாதிக்கப்பட்டுள்ளனர்

காவல்நிலைய ஆய்வாளர் உட்பட ஐந்து பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர்

பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று ராணுவ தலைமைத் தளபதி எம்

நரவானே யுடன் லடாக் பகுதிக்குச் செல்லவுள்ளார்

இந்நிலையில் எல்லையில் நிலவும் பதற்றத்தை படிப்படியாக போக்க இந்தியாவும் சீனாவும் முடிவு செய்துள்ளன கிழக்கு லடாக்கில் இருநாடுகளுக்கு இடையிலான எல்லையில் இருநாட்டு ரானுவமும் தங்களது படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது குறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

ஜெய்சங்கர் சீன கடந்த வெளியுறவுத்துறை அமைச்சருடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தப் பேச்சுக்கள் நடத்தப்பட்டன ஒட்டுமொத்த நிலைமையையும் கருத்தில் கொண்டு மிகவும் பொறுப்பான முறையில் நடவடிக்கைகளை எடுக்க இருநாட்டு தலைவர்களும் ஒப்புக் கொண்டனர்

ரானுவ அதிகாரிகள் மற்றும் ராஜீய அளவில் தொடர்ந்து மேலும் பல பேச்சுக்கள் நடத்த இருதரப்பிலும் ஒப்புக் கொள்ளப்பட்டள்ளது

இத்தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது மத்திய கசுகாதாரத் துறை செயவர் திருமதி

நோய்த் தொற்று குறித்த பரிசோதனைகளை அதிகப்படுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களைக் கண்டறிந்து உரிய நேரத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் நோய்த் தொற்று மேலும் பரவுவதை தடுக்க முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்

ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பட்டினியால் அவதிப்படக்கூடாது என்பதற்காக இலவச உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு நீட்டித்துள்ளதாக கூறினார்

பிரம்மபுத்திராவிலும் அதன் கிளை ஆறுகளிலும் அதிகரித்த தண்ணீரின் அளவால் சாலைகள் நீரில் மூழ்கின பல இடங்களில் ஏரி குளங்கள் நிரம்பி வழிகின்றன

சமீபத்தில் பெய்த மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் அஸ்ஸாம் மாநிலத்தில் புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய உயிரியல் பூங்கா உட்பட பல பூங்காக்களும் பறவைகள் சரணாலயங்களும் நீரால் சூழப்பட்டுள்ளன

செங்கோட்டையன் கூறியுள்ளார்

கடந்த பத்து நாட்களாக தனியார் பயிற்சி நிறுவனம் மூலமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது தந்தையும் மகனும் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் சாத்தான்குளம் காவல்நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தூத்துக்குடியில் உள்ள சிபிசிஜடி அலுலகத்தில் விசாரணை நடத்திய பின்னர் முதலில் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் கைது செய்யப்பட்டார் பிள்ளர் அவர் தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு

பின்னர் ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் காவலர்கள் முத்தராஜ் முருகன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஐந்து பேர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளையில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ள சாத்தான்குளம் காவல்நிலைய பெண்காவலர் ரேவதிக்கு சம்பளத்துடன் கூடிய மருத்துவ விடுப்பு அளிக்குமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அவருக்கு பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர் இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கது என்றும் நீதிபதிகள் கூறினர்

இந்த ஆண்டு அமெரிக்க சுதந்திர தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் அதற்கு முன்பு இந்த விழா நடத்தப்பட்டுள்ளது

ஹார்வர்ட் பல்கலைக் கழக பொருளாதார பேராசிரியர் திரு ராஜ் செட்டி ஆகிய இருவர் கவுரவிக்கப்பட்டவர்களில் அடங்குவர் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தவர்களில் சிறந்தவர்கள் இவர்கள் என்று நியூயார்க்கில் உள்ள கர்னெகி மாநகராட்சியின் சார்பில் இவர்கள் பாராட்டப்பட்டுள்ளனர்

தேவிந்தர் ஆனந்த் கூறினார்